அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டிணா்

நாட்டில் புதப்பிக்கத்தக்க எரிக்தி துறையில் முதலீடு செய்ய வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வருவதாக மத்திய எரிசக்திதுறை இணையமம்சர் திரு

சிய் கூறியுள்ளார்

மருத்துவ கல்லூரிகளில் ஏழரை கதவீத இடஒதுக்கீட்டில் சேரும் அரசு பள்ளி மாணவா்களுக்கான கல்வி கட்டணத்தை மாநில அரசே ஏற்கும் என்று தமிழக முதலஎமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

நிர்வாகத்திறள் மற்றும் ககாதாரத்துறையில் நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார்

நீர் மேலாண்மையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக மத்திய ஜல் சக்தி துறையின் விருதுகளை தமிழகம் பெற்றுள்ளதையும் இடைத்தரகர்களின் பிடியிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் மத்திய அரசின் சட்டங்களுக்கு தமிழக அரக ஆதரவு அளித்ததையும் அவர் அப்போது கட்டிக்காட்டினார்

இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அனைத்துத்துறைகளிலும் முதன்மயான மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறினார் நீர் மேலாண்மையில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார் குடிமராமத்துப்பணிகள் மூலம் ஏரி குளங்கள் துர்வாரப்பட்டதையும் அவர் எடுத்துளரத்தார்

தமிழகத்தின் முக்கிய நதிநீர் இணைப்பத் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமம்சர் திரு

பள்ளிசெல்வம் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலிலும் அஇஅதிமுக பிஜேபி கட்சிகளுக்கிடையேயாள கூட்டணி தொடரும் என்று தெரிவித்தாா்

அமித்ஷா அடிக்கல் நாட்டினார் இந்த நிடிழ்ச்சியில் சுட்டப்பேரவைத் தளைவர் திரு தனபால் தொழில்துறை அளம்சர் திரு எம் சி சும்பத் தலைமைச்செயலர் திரு சண்முகம் உட்பட பலர் கலந்துகொண்டனர்

அதை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருப்பதாகவும் பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் குஜராத்தில் உள்ள பண்டிட் தீனதயாள் பெட்ரோலிய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார் நாட்டில் அதிகரித்துவரும் எரிகக்தி தேவையை நிறைவு செய்யும் வகையில் இயற்கை எரிவாயு உற்பத்தியை நான்கு சதவீதம் அதிகரிக்க முயற்சித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உலகம் முழுவம் எரிசக்தித்துறையில் ஏராளமான மாற்றங்கள் உருவாகி வளர்ச்சிக்காள வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்திய எரிசக்தித்துறையிலும் புதிய தொழில்கள் தொடங்க வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதால் ஏராளமாள வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார்

சிங் தெரிவித்துள்ளார்

அந்நிய நேரடி முதலீட்டை ஈன்ப்பதில் புதுப்பிக்கத்தக்க எரிகத்தி துறை முக்கியத்துவம் டெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்

நரேந்திரமோடி தொடங்கி வைக்க உள்ளார் இம்மாநாட்டில் நாட்டின் எரிசக்தி தறையில் காணப்படும் பல்வேறு வாய்ப்புகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது இதில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் உள்ள நவீன தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன

தமிழகத்தில் மருத்துவக்கல்லூரிகளில் ஏழளர் சதவீத இடடுதுக்கீட்டில் சேரும் அரசுப்பள்ளி மாணவர்களுக்காள கல்விக்கட்டனத்தை மாநில அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அழிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக தமிழ்நாடு மருத்துவ சேவைக்கழகத்தில் ஒரு கழல்நிதியை உருவாக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார் அந்நிதியிலிருந்து மானவர்களுக்கான கல்விக்கட்டனம் மற்றும் விடுதிக்கட்டனத்தை அரசே நேரடியாக கல்லூரி நிர்வாகத்திற்கு செலுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே அரசு அறிவித்த உதவித்தொகை வரும் வரை காத்திராமல் இந்த கட்டனத்தை உடனடியாக செலுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் அரசுப்பள்ளிகளில் பயின்று உள் ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்புக்காள சேர்க்கைளய பெற்றள்ள மானவர்களுக்கு அரசின் டதவி முழுமைபாக கிடைக்கும் என்று தெரிந்த பிள்ளரும் அவர்களுக்கு உதவுவதாக திமுக அறிவித்திருப்பது ஒரு அரசியல் நாடகம் என்றும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்காள முகாம் இன்று நடைபெற்றது மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்ற இந்த முகாம்களில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இத்தகைய முகாம் நாளையும் நடைபெறவுள்ளது

சென்னையில் இன்று செய்திபாளர்களிடம் பேசிய அவர்

உலக தொலைக்காட்சி தினம் இன்று கடைப்பிடிக்கப்பட்டது

இன்றைய நாளை தொலைக்காட்சி திளமாக ஐக்கிய நாடுகள் அவை தீர்மானம் நிறைவேற்றியது

இதனையொட்டி தில்லியில் உள்ள போர் நினைவிடத்தில் பாதுகாப்பு பணியில் தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது தேசிய மாணவர் படையின் சார்பில் பாதுகாப்புத்துறை செயலாளர் டாக்டர் அஜய் குமார் மற்றும் வெப்டினள் ஜெனரல் ராஜுவ் கோப்ரா ஆகியோர் மன் வளையம் எவத்து அஞ்சவி செலுத்த உள்ளன் உலகிலேயே அதிக என்னிக்கையினாவாள சீருடை இளைஞர்களை கொண்ட படையாக தேசிய மானவர் படை விளங்குவது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீரில் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள நௌஷராவைபொட்டிய எல்லை பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படையை கேர்ந்த வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார் இன்று அதிகாலை ஒருமணி அளவில் பாகிஸ்தான் ரானுவத்தின் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படையை சேர்ந்த ஹவில்தார் பட்டேல் சங்ராம் சிவாஜி வீரமரணம் அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்